பிஜேபியின் இரண்டு நாள் தேசியக்குழுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது

வரி உச்சவரம்பு தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் சிறு தொழில்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளிகர்கள் மற்றும் சேவைத்தறையினருக்கு பெரிய அளவில் உதவிகரமாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எளிமையான மற்றும் மக்களுக்கு ஏற்ற ஜிஎஸ்டி வரிவிதிப்பு நடைமுறைகளை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளது என்று டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சிறு தொழில்களுக்கான வரி உச்சவரம்பை இருமடங்காக்க முடிவு செய்யப்பட்டது

ஒன்றுக்கும் மேற்பட்ட வரி செலுத்துவோர் திட்டத்தின் கீழ் சிறு வியாபாரிகள் பயன்பெறுவதற்கு ஏதுவாக அரசு நடைமுறைகளை எளிமையாக்கி இருப்பதாக அவர் கூறினார் கேரளாவிற்கு வர்த்தகம் செய்வதற்கு ஒரு சதவீத மேல் வரி செலுத்த வேண்டும் என்றும் இயற்கை சீற்றத்தால் பாதிப்படைந்தவர்களுக்கு உதவுவதற்காக இந்த நடவடிக்கை இரண்டு ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் திரு அருண்ஜேட்லி குறிப்பிட்டார் முத்தலாக் தடை தொடர்பாள அவசரச் சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இந்திய மருத்துவக் கவுன்சில் தொடர்பான அவசரச் சுட்டத்தை மீண்டும் பிறப்பிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள் துறையில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்த பிரான்ஸ் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது டென்மார்க்குடன் கடல்சார் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாள புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்துள்ளது இந்தியாவில் எளிதில் தொழில் தொடங்குவது தொடர்பாக ஜப்பானுடன் செய்துகொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது சிபிஐ சிறப்பு இயக்குநர் திரு ராகேஷ் அஸ்தானாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவரது சார்பில் தொடரப்பட்ட மனு மீது தில்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமக்கு எதிரான வழக்குகள் பொய்யானவை என்றும் உள்நோக்கத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தமது மனுவில் கூறியுள்ளார் திரு அஸ்தானா தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து இரண்டு கோடி ரூபாய் குற்றம்சாட்டப்பட்டுள்ளது இந்திய உணவு கண்காட்சி வரும் திங்கட் கிழமை நொய்டாவில் தொடங்கவுள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு இது மிகப்பெரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்று புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார்

காற்று மாசை கண்டறிய குறைந்த விலையிலான சென்சார் கருவியை கான்பூர் ஐஐடி விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர் நைட்ரஜன் ஆக்ஸைடு உள்ளிட்ட சக்திவாய்ந்த வாயுக்களை இந்த கருவி கண்டறிந்து அவற்றின் அளவை பதிவு செய்யும் என்று கான்பூர் ஐஐடி பேராசிரியர் திரு எஸ் என் திரிபாதி செய்தியாளர்களிடம் கூறினார் சர்வதேச சந்தையில் இரண்டு கோடி ருபாய்க்கு விற்பனையாகும் இதபோன்ற கருவியை கான்பூர் ஐஐடி ஐம்பது வட்சம் ரூபாய் மதிப்பில் தயாரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாவாகோட் பகுதியில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்தமீறி நடத்திய தாக்குதலில் ராணுவ உயர் அதிகாரி ஒருவரும் எல்வைப்பாதகாப்புப்படை வீரர் ஒருவரும் காயமடைந்தனர்

இந்த தாக்குதலுக்கு இந்திய தரப்பில் தகுந்த பதில்டி கொடுக்கப்பட்டது பிஜேபி தேசிய குழுக் கூட்டம் புதுதில்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தை கட்சியின் தேசிய தலைவர் திரு அமித் ஷா தொடங்கி வைக்கிறார்

நாளை நடைபெறம் நிறைவுநாள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இதனிடையே முன்னாள் முதலமைச்சர்கள் திரு சிவராஜ்சிய் சவுகான் திரு ரமண்சிய் திருமதி வசுந்தரராஜே ஆகியோரை கட்சியின் தேசிய துணைத் தலைவர்களாக திரு அமித் ஷா நியமித்துள்ளார் உலகிலேயே மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட நாடான இந்தியா ஜனநாயக கோட்பாட்டிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய்கோகலே கூறியுள்ளார் புதுதில்லியில் ரெய்சினா மாநாட்டின் ஆய்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஜனநாயகத்திற்கு மாற்று வேறு எதுவும் இல்லை என்பதை இந்தியா தெளிவாக உணர்ந்துள்ளது என்றார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் இரண்டு நாள் பயணமாக நாளை உஸ்பெகிஸ்தான் செல்கிறார் இந்திய மத்திய ஆசிய பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக சமர்கண்ட் செல்லும் அவர் உஸ்பெகிஸ்தான் வெளியறவு அமைச்சர் திரு அப்துல் அஸ்ஸ் காமிலோவுடன் இணைந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை ஏற்கவுள்ளார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டுள்ளார் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் தர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு துறை அமைச்சர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றனர் மத்திய ஆசிய நாடுகளுடன் இந்தியாவிற்குள்ள வரவாற்று மற்றும் கவாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது பொருளாதாரம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டிற்கும் இது உதவும் என்று வெளியறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிசுவாவின் அதிபராக திரு நிக்கோலஸ் மதுரோ இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ளார் எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் திரு மதுரோ மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முறைபானது அல்ல என்று சர்வதேச அளவில் விமர்சனம் எழுந்த நிலையில் அவர் மீண்டும் பதவியேற்றுக்கொண்டுள்ளார் கராகஸில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாடு முழுவதும் பலப்படுத்தப்பட்டிருந்தன வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து உறைபனி நிலவி வருகிறது பஞ்சாப் ஹரியானா தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களின் பல பகுதிகளிலும் நேற்று கடும் குளிர் நிலவியது

ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது அபுதாபியில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேஸ் அணியின் கல்ஃபான் முபாரக் அலி மப்கோத் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் கடுமையாக போராடியபோதும் இந்திய வீரர்களால் கோல் ஏதும் அடிக்க முடியவில்லை

குரூப் ஏ பிரிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது திங்கட் கிழமை நடைபெறும் போட்டியில் இந்திய அணி பஹ்ரைனுடன் மோதவுள்ளது

பெங்களுரு அணி இன்று நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் அவாதே வாரியர்ஸை எதிர்கொள்கிறது நாளை நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப்போட்டியில் ஹைதராபாத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது